பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைப்பதோடு ஒரு புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சா் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க தமிழக அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

கேரள அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் இரண்டு புதிய திட்டங்களை பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோரும் கலந்து கொள்கிறார்கள்

ராணிபேட்டை மாவட்டத்தில் தோல் தொழிற்சாலைகள் இணைந்து உருவாக்கியுள்ள பொது கழிவுநீர் கத்திகிப்பு ஆலையை காணொளி காட்சி மூலம் நேற்று திறந்து வைத்து பேசிய அவர் சிறு குறு நடுத்தா தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இல்லாமல் சுயசா்பு இந்தியா என்ற இலட்சியத்தை எட்ட முடியாது என்று கூறினார் தோல் தொழிற்சாலைகள் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க தமிழக அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் சென்னையில் நேற்று சாலை பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் தமிழக அரசின் சிறந்த சாலை பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்த விழிப்புணா்வு நிகழ்ச்சியில் பேசுகையில் முதலமைச்ச் இவ்வாறு கூறினார்

தெவங்கானா மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனித்து கொள்வார் என்று குடியரசுத்தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திருமதி கிரண் பேடி நீக்கத்தை வரவேற்பதாக புதுச்சோி முதலமைச்சா் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளா் இந்நிலையில் நேற்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையுடன் உள்ளதாக கூறினார் சுட்டப்பேரவையில் பெரும்பான்மையை தமது அரசு நிருபிக்க தயார் என்றும் அவர் கூறினார் திரு நாராயணசாமி அரசுக்கு திமுக தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று புதுச்சேி திமுக அமைப்பாளர் திரு ஆர் சிவா தெரிவித்துள்ளார் வருங்காலத்திற்கு நீடித்த ளிசக்தி கிடைக்கும் நோக்கில் பொதுமக்கள் அனைவரும் பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் கேட்டுக்கொண்டுள்ளார் எண்ணெய் நிறுவனங்களும் பெட்ரோலிய பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பும் நடத்திய எரிபொருள் சேமிப்பு குறித்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரிசுகளை வழங்கி பேசிய அவர் ளரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்தி பொறுப்புள்ள குடிமகனாக அனைவரும் திகழ வேண்டும் என்று அவர் கூறினார் நாட்டிலேயே காற்றாலை மின்உற்பத்தியில் தமிழகம் முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது என்று மின்துறை அமைச்சா் திரு தங்கமணி தெரிவித்துள்ளாா் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு திட்டப் பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய அவர் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிப்பதாக கூறினார்

மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களால் முழுமையாக பயனடைந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார்

மத்திய பட்ஜெட்டில் பழங்குடியின மக்களுக்காக இந்தான்டு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியால் அம்மக்களின் கல்வி பொருளாதாரம் மேம்படும் என்று திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள கள்ளத்துர் ஊராட்சிமன்ற முன்னாள் தலைவர் திரு எம் சி அசோக் தெரிவித்துள்ளார்

மென்பொருள் சங்கங்களின் தேசிய கூட்டமைப்பான நாஸ்காம் மாநாட்டில் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் ஜா்க்கண்டில் நேற்று நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையின்போது நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் படுகாயமடைந்த மத்திய ரிசா்வ் காவல்படை வீரா் ஒருவா் வீரமரணமடைந்தாா்

அஞ்சல் துறை நடத்தும் ஆதார் அட்டை திருத்தம் தொடர்பான சிறப்பு முகாம் நாமக்கல் நகராட்சி துவக்க பள்ளியில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளது

இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது